இனி விரிவான செய்திகள் கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்திய கடற்படையின் பங்களிப்பை அதிகரிப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி கடற்படை தளபதியுடன் முக்கிய பேச்சு நடத்தியுள்ளார் அவரிடம் இந்திய கடற்படை இதுவரை மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் விளக்கினார் குறிப்பாக கடல்வழி போக்குவரத்தை பெரிதும் நம்பியுள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகள் லட்சத்தீவுகள் போன்றவற்றிற்கு கடற்படை அளித்துள்ள பங்களிப்பு குறித்தும் அதளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆக்சிஜன் கொள்கலன்களை சிங்கப்பூர் கத்தார் பஹ்ரைன் குவைத் போன்ற நாடுகளிலிருந்து கடற்படை கப்பல்களின் மூலம் கொண்டு வருவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இம்மாதம் நடைபெறுவதாக இருந்த ஜே இ இ தேர்வுகள் அனைத்தும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மாணவர்களின் நலனைக் கருத்தில் கொண்டு இந்தத் தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்வு குறித்த புதிய அறிவிப்புகள் பற்றிய விவரங்களை தேசிய தேர்வு முகமையின் இணைய தளத்தில் அவ்வப்போது பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் நான்கு நாள் அரசுமுறைப் பயணமாக இங்கிலாந்திற்கு சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் பிரித்தி பட்டேலை இன்று லண்டனில் சந்தித்துப் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இரு நாடுகளில் உள்ள பல்வேறு துறைகளை சார்ந்த திறன்மிகு நிபுணர்களை பரிமாறிக் கொள்ளும் விதத்திலான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இத்தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்த ஒப்பந்தங்கள் மூலம் இருநாடுகளின் உறவு வலுப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக திரிணமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி நாளை மீண்டும் பொறுப்பேற்கிறார் மூன்றாவது முறையாக அவர் அம்மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் கோவிட் நோய்த்தொற்றால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதே தமது முன்னுரிமையாக இருக்கும் என்று அவர் அறிவித்துள்ளார் அவர் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஏற்கனவே ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சற்றுமுன் நடைபெற்ற திமுக சுட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் சட்டமன்ற தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதையடுத்து அவர் நாளை மாலை ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கஸ்டாலின் கூறியுள்ளார்

நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு அவசியம் இன்றி வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் முகக்கவசத்தை மூக்கு மற்றும் வாய் பகுதிகளை மூடி அணிந்துகொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார் கப கர குடிநீரை அருந்துதல் நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் ஏற்படுத்த காய்கறிகள் மற்றம் பழங்களை அதிகம் எடுத்துக்கொள்ளுதல் போன்றவற்றை பின்பற்ற வேண்டும் என்றும் திரு முகஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்

கல்யாணம் இன்று பிற்பகல் சென்னையில் காலமானார்

வயது மூப்பு தொடர்பான உடல்நலக்குறைவால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் அவரது இறுதிச்சடங்கு நாளை நடைபெறும் என்று அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்

பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கோவிட் தொற்று மற்றும் இறப்பு விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

மருத்துவ உபகரணங்கள் மருந்துகள் ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் வெண்டிலேட்டர்கள் ஆகியவை பல நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை முறையாக தேவைப்படும் இடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது திரவ ஆக்ஸிஜனை பல்வேறு மாநிலங்களுக்கும் எடுத்துச் செல்லும் பணியினை இந்திய ரயில்வே தொடர்ந்து செய்து வருவதாகவும்

ரெம்டெசிவிர் மருந்தின் உற்பத்தி மூன்று மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரசாயனம் மற்றும் உரத்துறை இணையமைச்சர் திரு மன்சூக் மாண்டவியா தெரிவித்துள்ளார்

நாட்டில் பெருகிவரும் இந்த மருந்தின் தேவையைக் கருத்தில் கொண்டு மத்திய அரசு இதனை அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார்

தற்போதுள்ள கோவிட் நோய்த்தொற்றால் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடிக்கு தீர்வு காண முழு ஊரடங்கு ஒன்றே வழி என்று காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் ஏழை எளியோருக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க குறைந்தபட்ச வருவாய் உத்தரவாத திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்

இன்று நடைபெற்ற பி சி சி ஐ மற்றும் ஐ பி எல் நிர்வாகக் குழுக் கூட்டத்தில் எஞ்சியுள்ள ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளை ஒத்தி வைப்பது என்று ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டதாக செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது